ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது

அரசு அலுவலங்கள் தனியார் நிறுவனங்கள் குடியிருப்புகளில் கோவிட் தடுப்பூசி போட ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

தமிழகத்தில் போதுமான அளவு தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாக கூறிய அவர் அரசு அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் இரண்டு வாரக் காலத்திற்குள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் கோவிட் பரவலை கட்டுப்படுத்த பொது மக்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு அரசு அறிவித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார்

நோய் தொற்று பரவலை தடுக்க பல்வேறு அறிவுறுத்தல்களையும் முதலமைச்சர் வழங்கியதாக அதில் கூறப்பட்டுள்ளது

மத்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டாளரின் உரிய அனுமதிக்கு பின்னர் கோவிஷீல்டு கோவாக்ஸின் ஆகிய தடுப்பூசிகளுடன் மூன்றாவது தடுப்பூசியாக ஸ்புட்னிக் ஐந்து அவசர கால தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளப்படும் கோவிட் பரவலை தொடர்ந்து இரண்டு மணி நேரத்திற்கும் குறைவாக பயணிக்கும் உள்நாட்டு விமானங்களில் உணவு அளிக்கப்பட மாட்டாது என்று மத்திய சிவில் விமானப் போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேனீர் உள்ளிட்ட பானங்கள் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் கோப்பைகளில் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில் பயணிகளின் பாதுகாப்பான பயணத்துக்கு கோவிட் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என தெற்கு ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது முகக்கவசம் அணிவது தனிநபர் இடைவெளியை பின்பற்றுவது கைகளை அடிக்கடி சுத்தப்படுத்துவது போன்ற அடிப்படை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் பயணிகள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று தெற்கு ரயில்வே விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கேட்டுக்கொண்டுள்ளது காய்ச்சல் இருமல் சளி போன்ற கோவிட் அறிகுறிகள் இருந்தாலோ அல்லது கோவிட் பரிசோதனை முடிவுகளுக்காக காத்திருந்தாலோ பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது

இந்நிலையில் தாம் இரண்டு டோஸ் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டிருப்பதாகவும் இதனால் மிகவும் பாதுகாப்பாக உணர்வதாகவும் சென்னை ஒமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் ஜெயந்தி தெரிவித்துள்ளார்

தொழில்துறையை மேம்படுத்த மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தீவிர நடவடிக்கைகளின் காரணமாக முதலீடுகள் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்

நாளை அவர் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார் பிரதமர் திரு நரேந்திரமோடியையும் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் சந்தித்துப் பேச உள்ளார் சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கரையும் சந்தித்துப் பேச உள்ள அவர் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்த உள்ளார்

நடுத்தர தொழில்களை மேம்படுத்த மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் மூலம் புதிதாக ஐந்து கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்

இதன்மூலம் ஏற்றுமதி திறன் அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் உற்பத்தி சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளையும் மின்னனு மயமாக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் இத்துறை மேலும் அதிக அளவில் வளர்ச்சி அடையும் என்றும் திரு நிதின்கட்கிரி தெரிவித்தார்

தமக்கு சிகிச்சை அளித்த எய்ம்ஸ் மற்றும் ராணுவ மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் தாம் விரைந்து குணடைய வாழ்த்திய அனைவருக்கும் குடியரசுத்தலைவர் நன்றி தெரிவித்துக்கொண்டுள்ளார் மேற்குவங்கத்தில் ஐந்தாவது கட்ட சட்டப் பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

பிஜேபி மூத்த தலைவரும்

திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மக்களை அவமதிக்கும் வகையில் செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார் பிஜேபி யின் செல்வாக்கைக் கண்டு செல்வி மம்தா பானர்ஜி அச்சம் அடைந்துள்ளதாக அவர் கூறினார்

அனைத்து தரப்பினரின் நலனுக்காகவும் தமது அரசு பாடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார்

தெலுங்கு மற்றும் கன்னடம் மொழி பேசும் மக்களின் புத்தாண்டான உகாதி திருநாள் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் துணைத் தலைவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தப் பண்டிகை பாரம்பரியமான புத்தாண்டை குறிப்பதாக தெரிவித்துள்ளார்

இந்தப் பண்டிககைகளை கொண்டாடுமாறும் மக்களை குடியரசுத் துணைத் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது